இன்று காலை தொடங்கி வைத்தாா் கேரளாவிலும் பல்வேறு திட்டங்களை இன்று அவர் தொடங்கி வைக்கிறார்

இன்றுகாலை தொடங்கியது

கொண்டாடப்படுகிறது பிற மாநிலங்களில் மகரசுங்கராந்தி பிஹூ உள்ளிட்ட பெயர்களில இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது

ஜர்சுகுடா என்ற இடத்தில் வாகனப் போக்குவரத்து பூங்காவை அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார் உள்நாட்டில் சரக்குகளை கொண்டு செல்லவும் வெளிநாடுகளுக்கு அனுப்பவும் இந்த பூங்கா மையமாக இருக்கும் மாநிலத்தில் தொழில் வளர்ச்சிக்கும் அது உதவிகரமாக இருக்கும் பாலாங்கீர் பிச்சுப்பள்ளி இடையேயான புதிய ரயில் பாதையையும் பிரதமா் இன்று தொடங்கி வைத்தார்

இந்த புதிய ரயில்பாதை காரணமாக சிறு குறு நடுத்தர மற்றும் குடிசைத் தொழில்கள் பயன்பெறுவதுடன் ஒடிஸாவின் சுரங்க தொழில் வளர்ச்சிக்கும் வாய்ப்பாக அமையும் சோனேப்பூரில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் புத் மாவட்டத்தில் இரண்டு கோவில்களுக்கான புனரமைப்பு பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமா் இத்தகைய இணைப்பு காரணமாக அனைத்து துறைகளும் குறிப்பாக சுற்றுலாத்துறை நல்ல வளர்ச்சிபெறும் என்று குறிப்பிட்டார்

கொல்லத்தில் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றுகிறார் திருவனந்தபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீபத்மநாபகவாமி கோவிலுக்குச் சென்று வழிபடும் திரு சுதேசி தரிசன திட்டத்தின் கீழ் கோவில் வளாகத்தில் பல வளா்ச்சித் திட்டங்களையும் நரேந்திரமோடி தொடங்கி வைக்கிறார்

இதற்கான அறிவிக்கை நேற்று வெளியிடப்பட்டது

நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சுட்டத்திருத்தத்தின் மூலம் மாநில அரசுகள் பொதுப்பட்டியலில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்கிறது

இந்த சட்டடம் அம்மாநிலத்தில் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது சமூக சமநிலையை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி கூறியுள்ளளார் உத்தரபிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகரசங்கராந்தி திளமான இன்று கும்பமேளா தொடங்கியுள்ளது கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் மக்கள் புனித நீராடலுடன் சும்ப்ரதாய முறைப்படி இந்த விழா தொடங்கியது

பெண்களுக்கு பிரத்யேக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன

குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்தும் பிரதமா் திரு நரேந்திரமோடியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் இந்தியாவின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திால் கும்பமேளா முக்கிய பங்கு வகிக்கிறது என்று குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியிருக்கிறார் இந்த விழா அமைதியாக நடைபெற உத்திரபிரதேச அரசும் மத்திய அரசும் எடுத்தள்ள நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவை என்று அவர் கூறியிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது செய்தியில் இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட ஆன்மீக கலாச்சார சமூக வாழ்வை இந்த விழா பிரதிபலிக்கிறது என்று குறிப்பிட்டு இதில் பங்கேற்பவா்களுக்கு வாழ்த்து கூறியிருக்கிறார் உத்தரபிரதேச மாநிலம் பிரயாக்ராஜியில் நடைபெற்று வரும் கும்பமேளாவின் ஒரு பகுதியாக நடைபெறவுள்ள வெளிநாடுவாழ் இந்தியர்கள் தின விழாவிற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இதில் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன

இதையொட்டி மக்கள் அதிகாலையிலேயே வீடுகளில் வண்ணக் கோலமிட்டு புதுப்பாளையில் புத்தரிசி பொங்கலிட்டு கதிரவனை வழிபட்டனர் பொங்கல் பண்டிகையைபொட்டி தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்றுகாலை தொடங்கி விறுவிறப்பாக நடைபெற்று வருகிறது பாலமேட்டில் நாளையும் உலக பிரசித்திபெற்ற அலங்காநல்லூரில் நாளை மறுநாளும் ஜல்லிக்கட்டுப் போட்டி நடைபெறுகிறது இதில் பங்கேற்கும் மாடுகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதளைக்குப் பிறகு அனுமதி அளிக்கப்படுகிறது பிற மாநிலங்களில் இந்த பண்டிகை மகரசங்கராந்தி பிஹூ லோஹ்ரி புஷ் சங்கராந்தி குஜராத்தில் உத்ராயன் என்ற பெயர்களில் கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளான நாளை உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது நாளை மறுநாள் காணும் பொங்கலாக கொண்டாடப்பட உள்ளது இந்த பண்டிகையையாட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதம் திரு நரேந்திரமோடி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைவர்கள் பலரும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மற்றும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த சனிக்கிழமை இவங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு நீதிமன்ற உத்தவின்படி காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையின்போது கடலில் குதித்த மீனவர் ஒருவர் தண்ணீரில் உயிரிழந்தார் கைது செய்யப்பட்ட அனைவரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டுமென்றும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றும் இனிமேல் தாக்குதல் நடைபெறாது என்று உறுதியளிக்க வேண்மென்றும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்

இன்று ராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டள்ள டுவிட்டர் செய்தியில் நமது வீரர்களின் உறுதி தியாகம் கண்டு நாடு பெருமிதம் கொள்கிறது என்றும் அவரது வீரத்துக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் புயல் இடிமின்னல் ஆகியவற்றை துல்லியமாக அறிவிக்கும் புதிய கருவிகள் நாட்டில் நிர்மானிக்கப்படும் என்று மத்திய அமைச்சள் திரு ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார் ஐ ஐ டி வாளிலை ஆய்வுப் பிரிவும் ஐ எம் டி பிரிவும் இதற்கான கருவிகளை வடிவமைத்து வருவதாக நேற்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

மகாராஷ்டிராவின் சட்ட மேலவையின் முன்னாள் தலைவரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சிவாஜிராவ் தேஷ்முக் மும்பையில் நேற்று காலமானார்

இறுதிச் சுடங்குகள் இன்று சங்கிலி மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த கிராமத்தில் நடைபெறம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஆடவர் பிரிவில் தற்போதைய சாம்பியன் ரோஜர் ஃபெடரர் நேற்று உஸ்பெக்கிஸ்தானின் டெனிஸ் இஸ்தோமினை தோற்கடித்தார்

இந்தியாவின் புவனேஸ்வர் குமார் நான்கு விக்கெட்களை வீழ்த்தினார்

புனேயில் நடைபெற்று வரும் இளையோா் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது